யானைகளைக் கொல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் எச்சரித்துள்ளார் புதுச்சேரியில் சொகுசு கப்பல் வாங்கியதில் முறைகேடு குறித்த கோப்பு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு உள்ளதாக ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது புதுச்சேரி கல்வி அமைச்சர் திரு கமலகண்ணன் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் பிரதமர் திரு

காணொளி காட்சி மூலம் நடந்த இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்த திட்டத்தின் மூலம் அந்தமான் நிகோபார் தீவில் சுற்றுலா மேலும் வளர்ச்சியடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் குறித்த காலத்திற்கு முன்பே இந்த திட்டத்தை முடித்ததற்கு பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்த கண்ணாடி இழை கம்பிவடத் திட்டம் அந்தமான் நிகோபார் மக்களுக்கு சுதந்திர தினப் பரிசு என்றும் இதன் மூலம் அந்தமான் மக்கள் பலன் பெறுவதோடு கடல்சார் வர்த்தகமும் பெருமளவு வளர்ச்சியடையும் என்றும் கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் டிஜிட்டல் இண்டியா திட்டத்தின் அனைத்து பலன்களும் அந்தமான் மக்களுக்கு கிடைக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார்

இதன் மூலம் டெலி எஜுகேஷன் டெலி ஹெல்த் இ கவர்னன்ஸ் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இந்த தீவுகளிலும் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் யானைகளைக் கொல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் எச்சரித்துள்ளார்

காட்டுப் பகுதிக்குள் விலங்குகளுக்குத் தேவையான உணவு மற்றும் நீர்நிலை வசதியை ஏற்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முனைப்புடன் எடுத்து வருவதாகவும் இதன் மூலம் விலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியே வருவது தடுக்கப்படும் என்றும் கூறினார்

இதன் மூலம் தொற்று ஏற்பட்டோர்களைக் கண்டறிந்து தனிமைப்படுத்தி அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இறப்பு விகிதம் அதிகம் உள்ள மாநிலங்களில் அதைக் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கொரோனா பரவல் தடுப்பு விவகாரத்தில் வழிகாட்டு விதிமுறைகளை மீறுவோர் குறித்து பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாட்ஸ் அப் செய்தியில் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற விதிமீறல்களை ஆவணப்படுத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு பாராட்டாக பொதுமக்களும் காவல்துறையும் அனுப்ப வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் இது போன்ற விதிமீறல்கள் விஷயத்தில் காவல் துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கொரோனா பரவலுக்கு எந்த விதிவிலக்கும் இல்லை என்றும் பிறரின் அறியாமையால் கூட இந்த தொற்று பரவக்கூடும் என்றும் எனவே பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி விரைவில் குணமடைய தாம் இறைவனை வேண்டுவதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கல்வி அமைச்சர் திரு கமலகண்ணனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் காரைக்காலில் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் தாமே தனிமைப்படுத்திக் கொண்டார் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது இந்நிலையில் அமைச்சர் திரு கமலகண்ணன் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் ஏற்கனவே நலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு பின்னர் குணமாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது மாநில அளவில் கொரோனா தடுப்பு ஒருங்கிணைப்புக் குழு அமைக்கப்பட வேண்டும் என்று புதுச்சேரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறியுள்ளார் இது குறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு உத்தரவு ஒரு தற்காலிகத் தீர்வே என்றும் இதன் மூலம் கொரோனாவை நிரந்தரமாக ஒழிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தலைமையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் தலைமைச் செயலர் மற்றும் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் இந்தக் குழு ஒருமனமாக எடுக்கும் முடிவை செயல்படுத்த வேண்டும் என்றும் அது தொடர்பாக வாராந்திர ஆய்வும் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார்

ஆண்டுதோறும் என்சிசி என்எஸ்எஸ் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார வாகனங்கள் அணிவகுப்பு நடைபெறுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக போலீசார் அணிவகுப்பு மட்டும் நடைபெற உள்ளது இந்த அணிவகுப்பு ஒத்திகையில் போலீசார் முக கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியைப் பின்பற்றி பங்கேற்றனர் புதுச்சேரியில் உள்ள அம்பேத்கார் அரசு சட்டக் கல்லூரியில் சட்டப் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் வழங்கப்படுகின்றது எல்எல்பி எல்எல்எம் மற்றும் பிரெஞ்ச் சட்டப் படிப்புகள் இக்கல்லூரியில் நடத்தப்படுகின்றன

சீனிவாசன் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் விவரங்களை கல்லூரியின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் பால்துரை கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு

யானைகளைக் கொல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை அமைச்சர் திரு

புதுச்சேரி கல்வி அமைச்சர் திரு கமலகண்ணன் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார்